மக்களவை நண்பகல் வரையும் ஒத்திவைக்கப்பட்டன

அதிகாரிகளும் பாதுகாப்பு முகமைகளும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார்

பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள் முன்னிலை வகிக்கிறது பிரபல விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் இன்று மரணமடைந்தார்

துணை தலைவர் மற்றும் பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பங்ளாதேசை இன்று எதிர்கொள்கிறது

இன்று காலை அவை தொடங்கியதும் ஆந்திரபிரதேசத்து சிறப்பு அந்தஸ்து காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதனிடையே நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் கேள்வி நேரத்திற்கு பின்னர் நிதி மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்

சைபர் குற்றங்களை தடுப்பதில் காவல் துறையின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுதில்லியில் காவல் துறை தலைவர்களின் சர்வதேச சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர் டிஜிட்டல் முறையிலான சேவைகள் பலதரப்பு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக கூறினார் உலகம் முழுவதிலும் இணைய தொழில் நுட்பம் மூலமாகதான் பல்வேறு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ரானுவம் மற்றும் ரானுவம் அல்லாத கட்டமைப்புகளுக்கும் டிஜிட்டல் தொழில் நுட்பம் தேவை என்று கூறிய அவர் இதில் பாதுகாப்பின்மை அதிகரிப்பதாக தெரிவித்தார் எனவே முக்கிய தகவல்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளிக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் இணைய வழியாக நிதி மோசடியை தடுப்பதற்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கவேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் சிலைகளை சேதப்படுத்துவோர் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசில் விடுதலை போராட்ட வீரர் உத்தம் சிங்கின் சிலையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் சிலைகளை தகர்ப்பது இந்திய கலாச்சாரத்திற்கு எதிரானது என்றார் சகிப்பின்மைக்கும் வன்முறையும் இந்திய கலாச்சாரத்தில் இடமில்லை என்று அவர் கூறினார் பஞ்சாபில் நிகழ்த்தப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய விடுதலை போராட்டத்தில் திருப்பு முனையாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த படுகொலைக்கு பின்னர்தான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் அஸ்ஃபக்குல்லாகான் ஆகிய புரட்சியாளர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார்

மொரீஷிபஸ் நாட்டில் தனது மூன்றுநாள் பயனத்தை முடித்துக் கொண்ட குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் போர்ட்லூயிஸ் நகரிலிருந்து இன்று மடகாஸ்கர் நாட்டின் அன்த்தனாநாரிவோவுக்கு புறப்பட்டார் விமான நிலையத்தில் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் குமார் ஜக்நாத் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஜேவியர் லுக் டுவால் தலைமை நீதிபதி திரு கேஷோ பிரசாத் மடாடீன் ஆகியோர் குடியரசுத்தலைவரை வழியனுப்பி வைத்தனர் மடகாஸ்கர் நாட்டிற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபரையும் பிரதமரையும் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் திரு ராம்நாத் கோவிந்துக்கு மலாகாசி கிரான்ட்கிராஸ் கவுரவம் அளிக்கப்படவுள்ளது குடியரகத்தலைவர் வர்த்தக அமைப்பு ஒன்றிலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையேயும் உரையாற்றவுள்ளார் பிரபல இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் இங்கிலாந்தில் உள்ள தனது கேம்பிரிட்ஜ் இல்லத்தில் இன்று காலமானார்

அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அவரது கண்டுபிடிப்புகள் எதிர்வரும் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார் ஸ்டீபன் ஹாக்கிங் மறைவு அறிவியல் உலகத்திற்கு ஏற்பட்ட பெரும் இழப்புஎன்று குடியரசுத் துணைத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உந்து சக்தியாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்றும் உடல் நிலையை குறித்த கவலை இருந்தாலும் அறிவியலை பிரபலப்படுத்துவதில் அவரது உறுதி பாராட்டத்தக்கது என்றும் தனது இயற்பியல் கண்டுபிடிப்புகளை மட்டுமல்லாது பிறரும் இயற்பியலில் சாதனைகளை படைக்க விரும்பியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தரபிரதேசத்தில் நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலில் இரண்டு இடங்களில் ஆளும் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது

உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமது மக்களவை பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து இடைதேர்தல் நடத்தப்பட்டது துணை முதலமைச்சர் திரு கேசவ் பிரசாத் மவுரியா தமது மக்களவை பதவியை ராஜினாமா செய்ததால் புல்பூர் தொகுதியில் இடை தேர்தல் நடைபெற்றது

நேபாளத்தில் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் பித்யா தேவி பண்டாரி இரண்டாவது முறை அந்த பதவிக்கு மிகப்பெரும் பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

வங்கிகளில் கடன் வாங்கி வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாதவர்களின் புகைப்படங்களை வெளியிடுமாறு வங்கிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய நிதித்துறை இணையமைச்ச் திரு சிவ்பிரதாப் சுக்லா இத்தகவலை தெரிவித்துள்ளார் வங்கிகளில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாதவா்கள் மீது பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களின் புகைப்படங்களையும் இதர விவரங்களையும் பத்திரிக்கைகளில் வெளியிடுமாறு அனைத்து பொதுத் துறை வங்கிகளுக்கும் மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

பயங்கரவாதத்தை ஒடுக்குவதிலும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தின் செயல்பாடுகளை முடக்குவதிலும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது பாகிஸ்தானுக்கான நிதியுதவியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது மிகப்பெரிய உதாரணம் என்றும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருக்க முடியாது என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது திரு டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் பல்வேறு நாடுகளில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் வசம் இருந்த பெரும்பாவான பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற்றுவரும் முத்தரப்பு டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான ஆட்டம் கொழும்பில் இன்று நடைபெறுகிறது